நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

அஸ்வினி சௌபே கூறியுள்ளார் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வுக் குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது வடகிழக்கு வங்கக் கடல் பகுதியில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி அபுதாபியில் இன்று தொடங்குகிறது இன்றைய முதல் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மும்பை இண்டியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது மாநில அரசுகளின் உரிமையை பாதுகாப்பத்தில் மத்தியஅரசு கடமைப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மக்களவையில் நேற்று வரி விதிப்பு தளர்வு குறித்த திருத்தச்சட்டம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய அவர் மாநில அரசுகளுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டை தாமதமாக வழங்குவதில் எந்தவித உள்நோக்கமும் இல்லை என்று கூறினார் இதற்கான தொகை படிப்படியாக மாநிலங்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் முன்னதாக பேசிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் திரு மனீஷ் திவாரி திரு சசிதரூர் ஆகியோர் மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய சரக்கு மற்றும் சேவை வரித் தொகையை தவறாக பயன்படுத்த அரசு தாக்கல் செய்துள்ள மசோதாக்கள் உதவும் என்று கூறினார்

கேர்ஸ் நிதி குறித்தும் காங்கிரஸ் உறுப்பினர்களும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களும் சில கருத்துக்களை தெரிவித்தனர் இதற்குப் பதிலளித்த நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் எதிர்க்கட்சிகள் இந்த நிதி குறித்து அடிப்படை ஆதாரம் அல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாக கூறினார்

பிளம் கேர்ஸ் நிதிக்கு தாமாக முன்வந்து பவர் நன்கொடை அளித்து வருவதாகவும் அவர் கூறினார்

தொடர்ந்து பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி குறித்து தெரிவித்த சில கருத்துக்களுக்கு அக்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அமைச்சர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மற்றும் திரணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வலியுறுத்தியதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது இதன் காரணமாக மக்களவை நான்குமுறை ஒத்தி வைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடியபோது அமைச்சரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்

அஸ்வினி சௌபே கூறியுள்ளார் மக்களவையில் இத்தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்த தடுப்பூசியின் பரிசோதனை முன்னேறிய கட்டத்தில் இருப்பதாக கூறினார் இதுவரை தடுப்பூசியை கொள்முதல் செய்ய எந்தவொரு உற்பத்தியாளர்களிடமும் அரசு ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் பாரத பயோடெக் நிறுவனத்துடன் இணைந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகமும் கடிலா ஹெல்த் கேர் லிமிடெட் நிறுவனமும் கூட்டாக உள்நாட்டிவேயே உருவாக்கிய தடுப்பு மருந்து இரண்டு நபர்களுக்கு செலுத்தப்பட்டதாகவும் பக்கவிளைவுகள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார் அந்த தடுப்பு மருந்தின் நோய் எதிர்ப்பாற்றவின் தன்மை குறித்து தற்போது பரிசோதிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பு மருந்தை கொள்முதல் செய்ய நித்தி ஆயோக்கின் ககாதாரப் பிரிவு உறுப்பினர் தலைமையில் தேசிய நிபுணர் குழு ஒன்றை அரசு ஏற்படுத்தியுள்ள தகவலையும் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் தெரிவித்தார்

அப்போது குறுக்கிட்டு பதிலளித்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இது தற்காலிக நடவடிக்கை என்று கூறினார் புல்லட் ரயில் திட்டம் நாடாளுமன்றத்திற்கு புதிய கட்டிடம் கட்டும் திட்டம் உள்ளிட்டவற்றை அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம் என்றும் சில உறுப்பினர்கள் யோசனை தெரிவித்தனர் ரயில்வேக்கு சொந்தமான இடங்களிலும் தண்டவாளத்திற்கு அருகே காலியாக உள்ள ரயில்வே இடங்களிலும் குரியசக்தி தகடுகள் பொருத்தப்பட்டு மின் உற்பத்தி செய்ய ரயில்வே திட்டமிட்டுள்ளது ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளால் நான்கு புள்ளி ஏழு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செப்யப்பட்டு வருவதாக மாநிலங்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின்போது ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார்

நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி மாற்றியமைத்து வருவதாகவும் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக எந்தவொரு நிர்பந்தத்திற்கும் அடிபணியாமல் அவர் செயல்பட்டு வருவதாகவும் பிஜேபி தலைவர் திரு

நட்டா கூறியுள்ளார் பிரதமர் திரு

காங்கிரஸ் கட்சியும் தனது தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் வேளாண் உற்பத்தி சந்தைக் குழுக்களை அகற்றுவதாக உறுதியளித்திருந்தது என்று அவர் சுட்டிக்காட்டினார் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களை நாட்டின் எந்தப் பகுதிக்கும் கொண்டு சென்று நல்ல விலைக்கே விற்று லாபம் ஈட்டலாம் என்று கூறிய திரு நட்டா அதேசமயம் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் தெரிவித்தார் விவசாயிகள் மற்றும் விவசாயம் தொடர்பான மூன்று மசோதாக்கள் தொடர்பாக மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தை தெளிவுபடுத்தாமலேயே இரண்டு மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இதபோன்ற நடவடிக்கைகளை பகுஜன் சமாஜ் கட்சி ஒருபோதும் ஏற்றுக் கொள்ளாது என்றும் அவர் தெரிவித்தார் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் விவசாயிகள் அல்வாத மற்றவர்கள் ஆதாயமடைந்தது குறித்து விரிவான அளவில் விசாரணை நடத்தப்படும் என்று காவல்துறையின் குற்றப் புலனாய்வுப் பிரிவு தெரிவித்துள்ளது

சென்னையில் நேற்று கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாள் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற அஇஅதிமுக நிர்வாகக் குழுக் கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன வடகிழக்கு பருவமழை காலத்தில் பொருட்சேதம் மற்றும் உயிர்ச் சேதம் ஏற்படாமல் தவிர்க்கவும் குறைக்கவும் அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில தலைமைச் செயலர் திரு க சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார்

பேரிடர் காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு கையேடுகள் குறம்படங்கள் மற்றும் ஒலி ஒளி பதிவுகள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

சண்முகம் கேட்டுக் கொண்டார்

அதிகரித்து வரும் பயணிகளின் வருகையை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படுவதாகவும் தற்போதுள்ள விமான ஒடுதள பாதையை விரிவுபடுத்துதல் விமான நிலையத்திற்கு புதிய கட்டிடத்தை கட்டுதல் உள்ளிட்டவை இப்பணிகளில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

திருவள்ளூர் மாவட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் கர்ப்பிணிப் பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் வளரிளம் பெண்கள் ஆகியோரிடம் ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கற்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நீலகிரி கோயம்புத்தூர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றம் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்திய ஜப்பான் இடையே பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு

ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் உள்நாட்டில் மூங்கில் உற்பத்தியை மேம்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வடகிழக்கு மாநில மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார் கர்நாடகாவில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று அம்மாநில கல்வி அமைச்சர் திரு சுரேஷ் குமார் கூறியுள்ளார்

மத்திய சென்னை முன்னாள் மக்களவை உறுப்பினர் டாக்டர் கலாநிதி மறைவுக்கு திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் கண்டலேறு அணையிலிருந்து கிருஷ்ணா கால்வாயில் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீர் இரவு தமிழக எல்லையை வந்தடையும் என்று பொதுப்பணித்துறையினர் நாளை மறுநாள் தெரிவித்துள்ளனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி அபுதாபியில் இன்று தொடங்குகிறது